பழனிசாமி தெரிவித்துள்ளார்

எல்

கோவிட் தடுப்பு ஊரடங்கு தளர்வுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவா்களுடன் காணொலிமூலம் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின்னா் இதை தெரிவித்த அவர் வீடுவீடாக சென்று பரிசோதனை செய்ததன் மூலமே கோவிட் தொற்று குறைந்ததாக எடுத்துரைத்தார் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழக அரசின் ஆலோசனைகளை பின்பற்றி கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அதிகாரிகளை முதலமைச்சர் பாராட்டினார் தொடா்ந்து பேசிய முதலமைச்சா் தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் அதிக முதலீடுகளை ஈர்த்து கூடுதல் வேலைவாய்ப்பு வழங்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் பண்டிகை காலங்களில் மக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பது குறித்தும் திரையரங்குகளை திறப்பது குறித்தும் அரசு ஆலோசித்து முடிவெடுக்கும் என்றார்

மேலும் சென்னை மாநகராட்சி சார்பில் கோவிட் விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்ததோடு குறுந்தகட்டையும் முதலமைச்சர் வெளியிட்டார்

தர்பங்காவில் தோதல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு

காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி தர்பாங்காவில் வால்மீகி நகர் குஸேஷ்வர்ஸ்தான் ஆகிய இடங்களில் இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார்

ஏனைய தென்மாவட்டங்களிலும் வடதமிழகத்தில் ஒருசில இடங்களிலும் மிதமானது முதல் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது

அஜய்குமார் இன்று காணொலி மூலம் துவக்கி வைக்கிறார்

கடோச் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இவர் தற்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை தலைவராக பணியாற்றி வருகிறார் பிரதமர் திரு

பிரவீன் பீ

த்த்த்த இருவரி தஞ்சை மாவட்டத்தில் இயங்கிவரும் அனைத்து அரசு டாஸ்மாக் சில்லறை விற்பனை மதுபான கடைகள் நாளை மறுநாள் மிலாடி நபி தினத்தை முன்னிட்டு மூடப்பட்டிருக்கும் என்று ஆட்சித்தலைவர் திரு

எல்